ஜம்முகாஷ்மீரில் நிலவிய சமத்துவமற்ற நிலைமையை சீரமைக்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பலன் அளித்திருப்பதாக பிரதமர் திரு

சத்தியபிரத சாகு தெரிவித்துள்ளா்

பில்லூர் அணை நிரம்பியதை அடுத்து பவானி ஆற்றங் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது

இம்மாநிலங்களில் பிஜேபி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவா்கள் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

மத்திய அரசின் நடவடிக்கைளை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்றும் அவர் குறை கூறினார்

ராகுல்காந்தி ஹரியானா மாநிலத்தின் மகேந்திரகரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்று பிற்பகல் உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக இருந்த கட்சித்தலைவர் திருமதி சோனியாகாந்தி தவிர்க்க இயலாத காரணங்களால் கலந்துகொள்ள இயலாததால் திரு

மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் ஏற்கனவே திரு ராகுல்காந்தி தேர்தல் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றியுள்ளார்

பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

வாக்குப்பதிவு நாளன்று இரு தொகுதிகளுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

பாரதி தோ்தல் அலுவலருக்கு புகார்மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார்

இந்நிறுவனங்கள் சட்டத்தை மீறி செயல்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார்

நிலுவைத்தொகை எதுவும் இல்லாமல் முழுத்தொகையையும் செலுத்த ஏா் இந்தியா நிறுவனம் உறுதி அளித்ததை அடுத்து இந்நடவடிக்கை

புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நம் ராணுவப்படை அளவுகோலை கொண்டு அல்லாமல் அதன் செயல்திறனால் உலகிலேயே முன்னோடி பாதுகாப்பு படையாக திகழ்கிறது என்றார் நம்நாடு பாதுகாப்பு பிரிவில் தளவாட ஏற்றுமதி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் தளவாடங்கள் உயர்ந்த தரம் வாய்ந்தவையாக இருப்பதாக எடுத்துரைத்தார்

ராம்நாத் கோவிந்திற்கு இன்று முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது

இதன் அடிப்படையில் உயர் அதிகாரிகள் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பல்லவி பல்தேவ் தண்ணீரை திறந்துவைத்தார்

விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் ஷண்முகா நதி அணையிலிருந்து நீர் இருப்பை பொறுத்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க விரைவில் முதலமைச்சரிடம் பரிந்துரைக்கப்படும் என்றார்

டெல்டா மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களின் நதிநீர் பங்கீடு குறித்த புள்ளி விவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தமிழக அரசின் சார்பில் திருச்சி மண்டல பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு அன்பரசன் காவிரி தொழில்நுட்பக்குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் செயற்பொறியாளர் திரு மாரிமுத்து தொழில்நுட்ப உதவி குழு உறுப்பினர் திரு

நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தர்மபுரி விழுப்புரம் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லட்சத்தீவு மாலத்தீவு உட்பட கேரளத்தை ஒட்டிய கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர்

இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வாலாஜாபாத் கங்குவார் சத்திரம் ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று நல்ல மழை பெய்துள்ளது